பிரதமர் திரு நரேந்திர மோடியை மூன்றுநாள் அரசுமுறை பயணமாக நேற்று புதுதில்லி வந்தனடந்த பூட்டான் பிரதமர் திரு திஷ்ரிய் டோப்கே இன்று சந்தித்து பேசுகிறார் முன்னதாக திரு திஷ்ரிங் டோப்கேவை வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார்

மிகச் சிறப்பான இந்த நல்லுறவு தொடர்ந்து நீடிக்கும் என்று அவர் கூறியுள்ளார் மாலையில் அவர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை சந்திக்கிறார் ஆசிய நாடுகள் பொருளாதார மற்றும் அரசியல் வளர்ச்சியடைவதுடன் சர்வதேச அளவில் தங்களின் கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்ய வேண்டுமௌ பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெறும் ஆசியாவில் ஜனநாயகம் மற்றும் விளைவுகள் என்ற தலைப்பின்கீழ் நடைபெறும் கருத்தரங்கு தொடர்பாக டுவிட்டரில் காணொளிக் காட்சித் தகவலை பிரதமர் வெளியிட்டுள்ளார் வெளிப்படையான தத்துவங்களில் ஈடுபடுவதே பாரம்பரிய ஜனநாயகத்தின் மாண்பு என்றும் அவர் கூறியுள்ளார் ஆசியாவின் பழமைவாய்ந்த இந்து மதம் மற்றும் புத்தமதக் கொள்கைகள் ஜனநாயகத்தைப் பற்றிய புரிதலை ஏற்படுத்த உதவுவதாக தெரிவித்துள்ளார் இருதரப்பு மதிப்பு மற்றும் வரவேற்பு ஜனநாயகத்திற்கு உதவுவதாக அவர் கூறியுள்ளார்

வாக்களிப்பது மட்டுமே ஜனநாயகம் இல்லை என்றும் சுயமரியாதை மற்றும் அனைவருக்குமான மதிப்பு ஜனநாயகத்தின் அடிப்படைத் தத்துவமாக செயல்பட்டு அனைவரின் வளர்ச்சிக்கும் உதவுவதாக அவர் கூறியுள்ளார் தமிழகத்திலிருந்து கண்டறியப்பட்ட வரலாற்று ஆதாரங்கள் மூலம் பத்தாம் நூற்றாண்டிலேயே ராஜராஜ சோழன் ஆட்சிக்காலத்திலேயே வாக்களிப்பதன் மூலம் தேர்தல் நடத்தும் நடைமுறை பின்பற்றப்பட்டது தெரியவருவதாக அவர் தெரிவித்தார் ஜப்பாளிய பிரதமர் திரு ஷின்சோ அபே வும் இந்நிகழ்ச்சியில் பேசினார் ஜப்பாளின் கொள்கைகளை கட்டமைப்பதில் புத்த மதம் முக்கிய பங்காற்றியதாக கூறினார்

வர்த்தக மற்றும் தொழில்நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களுடன் திரு நிதின் கட்கரி மற்றும் கற்றுலாத்துறை இணையமைச்சர் திரு கே ஜே அல்போன்ஸ் நேற்று உரையாடினார் அப்போது பேசிய திரு நிதின் கட்கரி சாகர்மாலா திட்டத்தின்படி இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக கூறினார் கடல்வழி மற்றும் நதிவழிகளை இத்திட்டத்திற்காக மத்திய அரசு தேர்ந்தெடுத்துள்ளதாக அவர் கூறினார் பெட்ரோல் பொருட்களின் பயன்பாட்டை குறைக்க மெத்தனால் மற்றும் எத்தனால் பயன்பாட்டை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் கப்பல் கற்றுலா நிறுவனங்கள் வெளிநாடுகளிலிருந்து கப்பல்களை கொண்டுவந்து இந்தியாவில் பயன்படுத்தி பயன்பெறுமாறு அவர் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கே ஜே அல்ஃபோன்ஸ் அடுத்த மூன்று ஆண்டுகளில் இந்தியாவிற்கு வரும் வெளிநாட்டு கற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கையை இரண்டு மடங்காக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார் கப்பல் கற்றுலாவிற்கு ஊக்கமளிக்கும் வகையில் முதல் ஐந்தாண்டுகளுக்கு இவற்றிற்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படாது என்றும் அவர கூறினார் அயோத்தியா ராமர் கோவில் வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று மீண்டும் விசாரிக்கிறது தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா மற்றும் நீதிகள் திரு அசோக் பூஷன் திரு எஸ் எ நாசர் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை விசாரிக்கிறது

இந்திரா காந்தி தேசிய கலாச்சார மையம் ஐந்து புதிய பட்டயப் படிப்பு மற்றம் ஆறு சான்றிதழ் படிப்புகளை அறிமுகப்படுத்த முடிவு செய்துள்ளது

வரும் பத்தாம் தேதிக்குள் முதல் இப்படிப்புகளில் சேர விண்ணப்பிக்கலாம் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் அனைத்து தரப்பினரும் பயனடையும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் நேற்று ஆக்ராவில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர் துாய்மை இந்தியா இயக்கம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருப்பதாக தெரிவித்தார்

நுகர்வோர் நலனைக் கருத்தில் கொண்டு சரக்கு மற்றும் சேவை வரியை வசூல் செய்வது தொடர்பான சந்தேகங்களை களைவதற்கு உதவும் ஜிஎஸ்டி வெரிஃவை செயலி மத்திய சுங்கம் மற்றும் வரிகள் வாரியம் உருவாக்கியுள்ளது நுகர்வோரிடமிருந்து ஜிஎஸ்டி வரியை வசூல் செய்வதா வேண்டாமா என்பது குறித்து தகவல்களை வழங்குவதுடன் ஜிஎஸ்டி வசூல் செய்பவரின் தகவல்களும் இந்த செயலில் இடம்பெற்றுள்ளது சமூக வலைதளங்களில் அதிகளவில் குழந்தை கடத்தல் தொடர்பான வதந்திகள் பரப்பப்படுவதாகவும் இதனை சட்டுப்படுத்த மாநில அரசுகள் உறுதியான நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது இதபோன்ற வதந்திகள் பரப்பப்படுவதை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து பொதுமக்களுக்கு சரியான தகவல்களை ஊடகங்கள் வாயிலாக மாநில அரசுகள் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது பாதுகாப்பு குறித்து மக்களிடையே நம்பிக்கை ஏற்படுத்துவற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படவேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது குழந்தை கடத்தல் தொடர்பான புகார்களுக்கு முக்கியத்துவம் அளிதது உடனுக்குடன் புலனாய்வு மேற்கொண்டு மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தவேண்டும் என்றும் மாநில அரசுகளையும் யூனியன் பிரதேசங்களையும் உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது தெற்கு காஷ்மீரின் சோப்பியான் பகுதியைச் சேர்ந்த காவல்துறை வீரர் ஐவாத் அகமது என்பவர் நேற்று உள்ளூர் மருந்தகம் ஒன்றிலிருந்து அடையாள தெரியாத தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டுள்ளார் நான்குபேர் கொண்ட தீவிரவாத கும்பல் அவரைக் கடத்தி அடையாளம் தெரியாத இடத்திற்கு கொண்டுசென்றதாக தகவல்கள் தெரிவிக்கினற்ன பாதுகாப்புப் படையினர் உஷார்ப்படுத்தப்பட்டு கடத்தப்பட்ட காவலரை தேடும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது

ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டம் திறந்தவெளி கழிப்பிடமில்லா பகுதியாக உருவெடுத்துள்ளது இம்மாவட்டத்தில் உள்ள அனைத்து வீடுகளிலும் கழிப்பிட வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு மொகமது அஜாஸ் ஆசாத் இந்த அறிவிப்பினை வெளியிட்டார் இம்மாவட்டத்தில் திறந்தவெளி கழிப்பிடத்தை ஒழிக்க பொது மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒருங்கிணைந்த உக்திகளை மாவட்ட நிர்வாகம் கையாண்டதாக் அவர் கூறினார் தொடர்ந்து இத்திட்டம் செயல்படுத்தப்படுவதை உறுதிசெய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்ார்

எனினும் இவர்களுக்கு எதிரான தேச தூரோக குற்றச்சாட்டுக்களை நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது வன்முறையை தூண்டுதல் கொலை முயற்சி வெடிகுண்டு பயன்படுத்துதல் பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது

குர்மித் சிங் தற்போது ரோத்தக் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் மும்பையில் ஜூ கடற்கரையில் குளிக்கச் சென்ற நான்கு பேர் கடல் அலைகளால் அடித்துச்செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது நேற்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு

நான்கு பேர் காணவில்லை

உள்ளுர் நேரப்படி காலை ஒன்பது முப்பது மணிக்கு நேரிட்ட இந்த வெடிவிபத்து தொடர்ந்து நான்கு கிடங்குகளை பற்றிக்கொண்டது இதையடுத்து தீயணைப்பு வீரர்கள் அப்பகுதிக்குச் சென்று தீயை அணைத்தனர் இச்சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உயர் கல்விக்கான நிதியமைப்பு ஆராய்ச்சி படிப்புகளுக்கு ஊக்கமளிக்க உதவிடும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜவடேகர் கூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உயர் கல்வி நிறுவங்களின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் இது வகை செய்யும் என்றார் பத்தாயிரம் கோடி ருபாய் முதலீட்டில் தொடங்கப்பட உள்ள இந்த நிதியமைப்பு ஒரு லட்சம் கோடி ருபாய் வரை முதலீடுகளை பெறும் என்றும் அமைச்சர் கூறினார் ரஷ்யாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன

நாளை நடைபெறவுள்ள காலிறுதி ஆட்டங்களில் இங்கிலாந்து ஸ்வீடனையும் ரஷ்யா குரேஷியாவையும் எதிர்கொள்கின்றன

இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான இரண்டாவது டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது